உடானின் நான்காவது கட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது

பரிசீலனை இன்று நடைபெறுகிறது

முத்திரை வரி விலக்கும் அளிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது

இருப்பு உச்சவரம்பை அரசு குறைததுள்ளது

தொலைதூர பகுதிகளில் இணைப்பை மேம்படுத்துவதற்கென மண்டல இணைப்பு திட்டமான உடானின் நான்காவது கட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது மத்திய சிவில் விமானப்போக்குவரத்து அமைச்சகம் நேற்று இதனைத் தெரிவித்துள்ளது நாள்காவது குற்று திட்டத்தில் வடகிழக்கு மண்டலம் மலைப்பாங்கான மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் லடாக் தீவுப்பகுதிகளுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்படும்

அடுத்த இந்தாண்டுகளில் ஆயிரம் விமான வழிப்பாதைகளையும் நூற்றுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்களையும செயல் நிலைக்கு கொண்டு வருவதை அமைச்சகம் நோக்கமாகக் கொண்டுள்ளது ஜார்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஐந்தாவது மற்றும் இறுதிகட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமலு தாக்கல் நேற்று முடிவடைந்தது வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது வேட்புமனுக்களை விலக்கிக்கொள்ள இம்மாதம் ஆறாம் தேதி கடைசிநாளாகும்

இதனிடையே இரண்டாவது மற்றும் முன்றாம் கட்ட தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பு தீவிரமடைந்துள்ளது தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தில் அரசு பணியிடங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பழங்குடியின மக்களுக்கு நிலஉரிமை பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் முக்கிய இடம்பெறுகின்றன அம்மாநிலத்தில் உள்ள ஐாம்ஷெத்பூர் மற்றும் பகுதிகளில் பிரதமர் குந்தி திரு நரேந்திரமோடி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் இன்று பிஜேபி முத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு நிதின் கட்கரி காங்கிரஸ் முத்த தலைவர் திரு சத்ருகன் சின்ஹா ஆகியோர் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றவுள்ளனர்

முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அம்மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இவை தவிர இந்த தொழில் பிரிவுகளுக்கு மின்சாரம் சாலை வேலியமைத்தல் ஆகிய வசதிகளும் செய்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடு கட்டும் நிறுவனங்களுக்கு சட்ட வழக்குகள் காரணமாக நிலுவையில் இருக்கும் வட்டி அபராதம் பாக்கிகள் ஆகியவற்றிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் இந்த சலுகைகளை இதா வ்டு வாங்குவோருக்கு நிறுவனங்கள் அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது அரசியல் கட்சிகள் பதிவு கண்காணிப்பு மேலாண்மை அமைப்பை அமல்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது ஆன்லைன் தளத்தின் மூலம் அமவ்படுத்தவுள்ள இந்த திட்டத்தில் மனுதாரர்களின் மனு நிலவரத்தை கண்காணிக்க இயலும்

மனுதாரர்களுக்கு இந்த அமைப்பு மூலம் நிலவரம் குறித்த குறுஞ்செய்தி மற்றும் மின்னனு அஞ்சல் தகவல் அனுப்பப்படும் வாடிக்கையாளர் விவரங்களை தாக்கல் செய்ய தவறியமைக்காக கம்பெளிகள் சுட்டத்தின் கீழ்

மத்திய நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் மாநிலங்களவையில் நேற்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனைத் தெரிவித்தார்

அதாவது இந்த ஆண்டு சென்ற ஆண்டைக் காட்டிலும் இருபது சதவீதம் கூடுதலான மனுக்களை வருமானவரித்துறை பரிசீலனை செய்து முடிவெடுத்துள்ளது

ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி உரியவர்களுக்கு பயன்கள் சென்றடைவதில் முக்கிய கவனம் செலுத்தமாறு சமூக நலத்துறையை அம்மாநில துணை நிலை ஆளுநரின் ஆலோசகர் திரு ஃபரூக் கான் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜம்முவில் நேற்று நடைபெற்ற சமூக நலத்துறை ஆய்வுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் இதனை வலியுறுத்தினார் பல்வேறு நலத்திட்டங்களின் பயனாளிகள் குறித்த தகவல்களை சேகரித்து வைக்குமாறு சும்பந்தப்பட்ட துறைத்தலைவர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் நேரடி பணம் செலுத்துகை முறையில் உரியவர்களின் வங்கி கணக்குகளுக்கு பணம் செலுத்தப்படுவதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்று அவர் கூறினார் வெங்காய மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லரை விற்பனையாளர்களின் இருப்பு வரம்பை அரசு மாற்றியமைத்துள்ளது

வெளிச்சந்தையில் வெங்காயம் கிடைப்பதை அதிரிக்கும் வகையில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளது மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் தமது டுவிட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த புதிய வெங்காய இருப்பு வரம்புகள் இறக்குமதி செய்யப்பட்ட வெங்காயத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் சவரன் மதிப்பு நிலைமையை பி பி என்ற நிலையிலேயே மதிப்பு முகமையான எஸ் அன் பி தொடர்ந்து உறுதி செய்துள்ளது இந்தியாவின் எதிர்கால நிலைமை ஸ்திரமாகவே இருக்கும் என்றும் அது கூறியுள்ளது இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்தியா குறித்த கருக்க அறிக்கையில் சமீபத்திய பின்னடைவு நிலையிலும் இந்தியப் பொருளாதாரம் நீண்டகால வளர்ச்சி வீதத்தை தொடர்ந்து அடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார பின்னடைவு கழற்சி அடிப்படையிலாளது என்றும் அமைப்பு அடிப்படையிலாளது அல்ல என்றும் அது தெளிவுப்படுத்தியுள்ளது

இந்த ஒப்பந்ததின் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தங்கள் சேவை வழங்கும் திறனை வலுப்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு சமீர் குமார் காரே மற்றும் இந்தியாவில் உள்ள ஆசிய வளர்ச்சி வங்கியின் அலுவலக இயக்குநர் திரு கெளிச்சி யோகோயமா ஆகியோர் புதுதில்லியில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்

மாணவர்கள் தங்கி படிக்கும் பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் தங்காமல் பயிலும் பல்கலைக்கழகங்கள் தொழில்நட்ப பல்கலைக்கழகங்கள் தங்கிப்படிக்கும் கல்லூரிகள் அரசு பல்கலைக்கழகங்கள் என பல்வேறு பிரிவுகளாக இந்த விருதுகள் வழங்கப்பட்டன மொடைல் தொலைபேசி எண்களை தக்க வைத்துக்கொள்ளும் நடைமுறையய மேலும் விரைவாகவும் எளிதாகவும் மாற்றுவதற்கான சீர்திருத்தத்தை தொலைத்தொடர்பு கட்டுப்பாட்டு ஆணையம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிட்ட சேவை பகுதிக்கு உட்பட்ட மொபைல் தொலைபேசி என்ணை தக்க வைத்துக்கொள்ளும் மனு மீது மூன்று நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஒரு வட்டத்திலிருந்து மற்றொரு வட்டத்திற்கான இத்தகைய மனுக்கள்மீது ஐந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது

மாற்றியமைப்பதற்கான தனித்தன்மை குறியீட்டின் செல்லுபடியாகும் காலத்தை பதினான்கு தினங்களில் இருந்து நான்கு தினங்களாக குறைக்கப்பட்டுள்ளது

நேற்று நடைபெற்ற வாலிபால் ஆடவர் பிரிவு இறுதி போட்டியில் பாகிஸ்தானை மூன்றுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் வென்று இந்தியா தங்கப் பதக்கம் பெற்றது மகளிர் பிரிவிலும் இந்திய அணி தங்கப் பதக்கம் வென்றது துப்பாக்கிச்சுடும் போட்டியில் மகளிர் பத்து மீட்டர் ரைபிள் பிரிவில் ஏர் அனைத்து தங்கப்பதக்கங்களையும் இந்தியா வென்றது